உத்திரபிரதேச மாநிலம் மதுராவில் இன்று தொடங்கி வைக்கிறார்

கொள்ளத் தேவையில்லை என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார்

தமிழகத்தில் மொகரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது

தோஹாவில் நடைபெற்ற உலக கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிக்கற்று ஆட்டத்தில் இந்தியா கத்தார் இடையிலான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது இனி விரிவான செய்திகள் தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டுத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்திரப்பிரதேச மாநிலம் மதராவில் தொடங்கி வைக்கிறார்

குறிப்பாக பசு எருமை ஆடு மற்றும் பன்றிகளுக்கு நோய் ஏற்படாமல் தடுக்க இந்த தடுப்பூசி திட்டம் பயன்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு இந்தத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும்

நீடித்த மீன்வள மேம்பாடு கலாச்சார பரிமாற்றத் திட்டம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைத்து செயல்படுவதற்கான ஒப்பந்தம் இந்தியா ஐஸ்லாந்து இடையே கையெழுத்தாகியுள்ளது அந்நாட்டில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு விசா பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கவும் ஐஸ்லாந்து ஒப்புக்கொண்டுள்ளது முன்னதாக ஐஸ்லாந்து தலைவர்களுடன் குடியரசுத்தலைவர் நடத்திய பேச்சுக்களின்போது பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது தமிழகம் செவ்வியல் மரபுகள் மட்டுமல்லாது மிகவும் வளமைமிக்க நாட்டுப்புற பழங்குடியின மற்றும் பக்திப் பாடல்களின் களஞ்சியமாகவும் திகழ்கிறது என்று மாநில ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோகித் கூறியிருக்கிறார் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் மற்றும் சங்கீத நாடக அகாடமி இணைந்து தஞ்சாவூரில் ஏற்பாடு செய்திருந்த இசை நடனம் நாடகம் பொம்மலாட்டம் உள்ளிட்ட கலைகளின் திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் சங்க இலக்கிய நூல்களில் இசை பாரம்பரியம் குறித்த பல்வேறு குறிப்புகள் காணப்படுவதாக கூறினார் இசையானது உலகம் முழுவதும் மனதுக்கு அமைதியையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டாள் நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு துரைக்கண்ணு மாநிலங்களவை உறுப்பினர் திரு இந்த வைத்திலிங்கம் சங்கீத நாடக அகாடமி தலைவா் திரு சேக் சென் தென்னக பண்பாட்டு மைய இயக்குநா் திரு பாலசுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கள் கூறியிருக்கிறார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொதுமருத்துவமனையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு வார்டுகளை பார்வையிட்ட பின்னர் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த மாநில அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றா் கொக்கள் மூலமாக பரவும் காய்ச்சலை குணப்படுத்துவதற்கான மருந்துகள் போதிய அளவில் உள்ளதாகவும் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலுக்காக கொடுக்கப்படும் நிலவேம்பு குடிநீரைதான் மலேசியாவில் அந்நாட்டு அரசும் மருந்தாக வழங்கி வருகிறது என்றார் காவிரி டெல்டாவில் கடைமடைப் பகுதிக்கு காவிரி தண்ணீர் வந்தடைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாகை மாவட்டம் பூம்புகார் அருகே உள்ள மேலையூரில் அமைந்துள்ள காவிரி ஆற்றின் கடைசி கதவணைக்கு நேற்று வந்த காவிரி தண்ணீரை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மலா் தூவி வரவேற்றனா் காவிரியாறு மயிலாடுதுரை அருகே பூம்புகாரில் கடலில் சங்கமிக்கும் முன்பு மேலையூர் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கதவணைதான் கடைசி கதவணை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தண்ணீரை முறை வைக்காமல் தொடா்ந்து வழங்க வேண்டும் என்றும் சம்பா சாகுபடிக்கான உழவு மானியத் திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளன்

இந்த தண்ணீர் முழுவதும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக வெளியேற்றப்படுகிறது மேட்டுர் அணையிலிருந்து காவிரியில் உபரி நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வருவதால் வெண்ணாறு காவிரி மற்றும் கொள்ளிட கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நாகை மாவட்ட ஆட்சியர் திரு சுரேஷ்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பொதுமக்கள் ஆற்றில் குளிப்பதோ நீச்சவடிப்பதோ மீன் பிடிப்பதோ செல்ஃபி எடுப்பதோ கூடாது என்றும் நீர்நிலைகளின் அருகே குழந்தைகள் செல்வதை பெற்றோர்கள் தடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் மலையாள மொழி பேசும் மக்களால் ஒணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி அம்மக்கள் தங்களது இல்லங்களில் பல்வேறு வண்ண மல்களை கொண்டு கோலமிட்டுள்ளன் ஒணம் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் மொகரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இஸ்லாமியர்கள் இந்த தினத்தை தியாக தினமாக கடைபிடிக்கின்றனர் மொகமது நபியின் பேரன் ஹஸ்ரத் இமாம் உஸேன் மற்றும் அவரது சீடர்கள் தங்களது கொள்கைகளை காப்பாற்றுவதற்காக இன்னுயிரை தியாகம் செய்த இந்நாள் மொகரமாக கடைபிடிக்கப்படுகிறது உலக புகழ்பெற்ற நீலகிரி மலை ரயிலுக்கு சென்னை ஐ சி எஃப் இணைப்பு பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட புதிய ரயில்பெட்டிகள் நேற்று சிறப்பு ரயில் மூலம் மேட்டுப்பாளையம் கொண்டுவரப்பட்டது

விரைவில் இந்த பெட்டிகள் மலை ரயிலுடன் இணைக்கப்பட்டு சோதனை ஒட்டம் நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இருவரி செய்திகள் ஆப்கான் தலைநகர் காபூலில் அமெரிக்க துதரகம் அருகே இன்று அதிகாலை சக்திவாய்ந்த குன்டு வெடித்தது இஸ்ரேல் பிரதமராக தாம் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மேற்கு கரையோரமுள்ள ஜோர்டான் பள்ளத்தாக்கு பகுதி இஸ்ரேல் உடன் இணைக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதம் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூறியிருக்கிறார் அமெிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடன் பல விஷயங்களில் மாறுபட்ட கருத்து கொண்டிருந்ததால்தான் அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு தலைவர் திரு ஜான் போல்டன் நீக்கப்பட்டதாக அமெரிக்க வெளியுறவுத் துறை அமைச்சா் திரு மைக் பாம்பியோ கூறியிருக்கிறார் எந்தவித முன் நிபந்தனையும் இல்லாமல் ஈரான் அதிபரை சந்தித்து பேச அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தயாராக இருப்பதாக அமெரிக்க நிதியமைச்சர் திரு ஸ்டவன் நுச்சின் தெரிவித்தார்

கஷ்மீர் பிரச்சினையில் ஐ நா மனித உரிமைகள் அமைப்பு தலையிட வேண்டும் என்ற பாகிஸ்தானின் கோரிக்கையை இந்தியா நிராகரித்துள்ளது இரண்டாம் உலகப் போரின் போது நாகாலாந்து மாநிலத்தில் உயிரிழந்த ஜப்பான் வீரர்களின் நினைவு குறித்த தகவல்களை சேகிக்க அந்நாட்டின் பிரதிநிதிகளின் குழு கோஹிமா வந்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் பாா்மா் மாவட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர கிராமத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பாக பொத்தேரி எஸ் ஆர் எம் பல்கலைக் கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தலைமையில் ஆசிரியர்களும் மாணவர்களும் மழை நீர் சேகரிப்பு உறுதிமொழி ஏற்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் மற்றும் அரசு முதன்மை செயல் திரு தயாளன் கட்டேரியா ஆகியோர் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வுசெய்தனர்

விளையாட்டுச் செய்திகள் தோஹாவில் நேற்று நடைபெற்ற உலக கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிக்கற்று ஆட்டத்தில் இந்தியா கத்தார் இடையிலான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது

ரஷ்யாவின் எக்டெரின்பர்க்கில் நடைபெற்றுவரும் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரிஜேஷ் யாதவ் தொடக்க ஆட்டத்தில் வெற்றிபெற்றார்

இப்போட்டியை மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தொடங்கிவைத்தார்

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய துப்பாக்கிச் சுடுதல் தோ்வு சுற்றில் ஜூனியா் மற்றும் சீனியா் மகளிர் பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் மெகாலி கோஷ் பட்டம் வென்றார்